வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

அமீத் ஷா கூறியுள்ளார்

வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

இவ்விழாவில் வாழ்த்துரைகளை தொடர்ந்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஏற்புரை ஆற்றுகையில் வரலாற்றில் இருந்து பாடம் படித்து நாட்டை முன்னேற்றப் பாதையில் இட்டு செல்வது அவசியம் என்றும் ஜம்மு காஷ்மீரில் மக்களுடன் இணைந்து இயல்பு நிலையை உருவாக்குவதே தற்போதைய தேவை என்றும் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் சீர்த்திருத்த பணிகள் காரணமாகவே உலக அரங்கில் வளர்ந்த நாடுகளுக்கு கிடைத்திருப்பதாகவும் வறுமை எழுத்தறிவின்மை மற்றும் ஜாதி மத பாலினப் பாகுபாடுகளை அகற்றி சமுதாயத்தில் சமத்துவம் நிலவச் செய்தல் அவசியம் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வலியுறுத்தினார் தாய் தாய்நாடு மற்றும் தாய்மொழியை ஒருபோதும் மறக்கக் கூடாது என குறிப்பிட்ட அவர் எந்த மொழியையும் யாரும் எதிர்க்கவும் கூடாது மற்றவர்கள் மீது திணிக்கவும் கூடாது என்றார் சென்னையிலும் நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளிலும் உச்சநீதிமன்றத்தின் கிளைகளை அமைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக அந்தந்த மாநில மொழியை அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதுடன் அரசியல் சாசன வழக்குகளை விசாரிக்கவும் மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்கவும் தனித்தனிப் பிரிவுகளை அமைக்கலாம் என அவர் ஆலோசனை வெளியிட்டார்

வெங்கையா நாயுடுவின் அலுவல் பூர்வ அனுபவங்கள் பற்றிய நூலை உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா வெளியிட்டார்

வெங்கையா நாயுடு மாநிலங்களவைத் தலைவராக உள்ள காலத்தில் இப்பிரிவு நீக்கப்பட்டிருப்பது சிறப்புக்குரியது என்று அவர் குறிப்பிட்டார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு எப்போதுமே நாட்டுடன் ஒன்றாக உள்ளவர் என்றும் நாட்டு மக்களின் நாடித் துடிப்பை உணரும் திறமை திரு வெங்கையா நாயுடு விற்கு இருப்பதால் தான் பொது வாழ்வில் வெற்றிகரமான தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு

மாநிலங்களவையின் அலுவல்களை திரு வெங்கையா நாயுடு திறம்பட்ட முறையில் நிர்வகித்து வருவதாக செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தமது உரையில் கூறினார் கட்சி வேறுபாடு இன்றி அவையின் எல்லா உறுப்பினர்களும் திரு வெங்கையா நாயுடு மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் திரைப்பட நடிகர் திரு ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் குடியரசுத் துணைத் தலைவர் திரு

புதிய பாரதத்தைப் படைப்பதில் குழந்தைகள் முன்னின்று பங்களிக்க வேண்டும் என பாதுகாப்புத் துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார்

சுதந்திர தின உரையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பகிர்ந்து கொள்ளும் கருத்துக்களை மாணவர்கள் நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

நாட்டு மக்களும் தொண்டு அமைப்புகளும் அதிகப்பட்ச அளவில் நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் டிவிட்டர் செய்தி ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரள மாநிலத்தில் தமது வயநாடு மக்களவைத் தொகுதியில் உள்ள நிவாரண முகாம்களுக்கு நேரில் சென்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகளையும் பார்வையிட இருக்கிறார் அடுத்த சில நாட்களுக்கு வயநாடு தொகுதியில் தாம் தங்கியிருந்து மாவட்ட மற்றும் மாநில அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக இன்று டிவிட்டர் பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

ஹஜ் பயணத்தின் நிறைவைக் குறிக்கும் பக்ரீத் திருநாள் தனிப்பட்ட நபர்களின் ஒழுக்கமான வாழக்கை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வலியுறுத்தக் கூடியது என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார்

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் சிறுபான்மையினருக்கு முழுப் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் சிறுபான்மையினரின் உணர்வுகளை புண்படுத்தக் கூடிய எதுவும் மாநிலத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பக்ரீத் வாழ்த்து தெரிவித்து செய்தி வெளியிட்டு உள்ளனர்

கிரண்பேடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார்

புதுவையில் மீனவ குழந்தைகள் உட்பட அனைத்து குழந்தைகளுக்கும் கடல் சறுக்கு உள்ளிட்ட நீர் விளையாட்டுகளில் பயிற்சி அளிக்க பயிற்சி மையம் ஒன்றைத் தொடக்கி தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு தயார்ப்படுத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தினார்

அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுவையில் சட்டமன்றத்தில் விவாதிக்க பல முக்கியப் பிரச்னைகள் உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தவும் மத்திய திட்டங்களை எதிர்க்கவுமே சட்டமன்றம் கூட்டப்படுவதாக இன்று வெளியிட்டு அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

கூரியர் ஊழியரின் மோட்டார் பைக்கில் இருந்து மற்றொரு மோட்டார் பைக்கில் வந்த இருவர் பையை திருடிச் செல்வதை சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் கண்டுபிடித்து அந்த இருவரையும் தேடி வந்த நிலையில் இவர்களில் ஒருவரான சென்னை இளைஞர் நேற்று மாலை கோரிமேட்டில் போலீசாரிடம் பிடிப்பட்டார்

ஆயினும் இன்று ஒரு நாள் மட்டும் நீலகிரி கோவை மற்றும் தேனி மாவட்ட மலைப் பகுதிகளில் கனமழை இருக்கலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மேட்டூர் அணையின் நீர்வரத்து மற்றும் நீர் இருப்பை கணக்கிட்டு சம்பா சாகுபடிக்கு தேவையான நேரத்தில் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்படும் என தமிழக அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்